இந்நாளையொட்டி திறந்த வெளி கழிப்பிடம் இல்லாத நாடாக இந்தியாவை பிரதமர்

பிரதமர் திரு நரேந்திரமோடி சீன அதிபர் ஸீ ஜின் பிங் சந்திப்பு தொடர்பான முன்னேற்பாடு பணிகள் குறித்து முதலமைச்சர் திரு எடப்பாடி

பழனிச்சாமி மாமல்லபுரத்தில் இன்று ஆய்வு மேற்கொண்டார்

விசாகப்பட்டினத்தில் நடைபெறும் தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான முதலாவது கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியில் இந்தியா முதலில் பேட் செய்கிறது

அஹமதாபாத் சபா்மதி ஆசிரமத்தில் நடைபெறும் முக்கிய நிகழ்ச்சியில் பிரதமா் திரு

இந்நிகழ்ச்சியில் இந்தியாவை திறந்தவெளி கழிப்பிடம் இல்லாத நாடாக அறிவிக்கும் பிரதமா் ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பொருட்களின் உபயோகத்தை தடை செய்யும் இயக்கத்தையும் தொடங்கி வைக்கிறார்

உலகின் பல்வேறு நாடுகளிலுள்ள இந்திய தூதரங்களிலும் அண்ணல் காந்தியடிகளின் பிறந்த நாள் கொண்டாட்டங்கள் நடைபெற்று வருகின்றன காந்தி பிறந்த நாளையொட்டி காங்கிரஸ் கட்சி சார்பில் நடைபெறும் ஒரு வார கால பாதயாத்திரையை காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ராகுல்காந்தி துவக்கி வைத்தார் க்க்க்க்க அமீத்ஷா ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்களை பொதுமக்கள் முற்றிலும் தவிர்க்க வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சர் திரு

பன்வாரிலால் புரோஹித் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

அனைத்து ஊராட்சிகளிலும் சிறப்பு கிராமசபைக் கூட்டங்கள் இன்று நடைபெற்றன இதில் ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தக் கூடிய பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்ப்பது குறித்த உறுதிமொழி ஏற்கப்பட்டது

காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு ஈரோடு மாவட்டம் செந்தாம் பாளையத்திலுள்ள காந்தி கோவிலில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய அவர் தமிழகத்தில் பிளாஸ்டிக் பொருட்களை உற்பத்தி செய்யும் அனைத்து தொழிற்சாலைகளும் மூடப்பட்டுள்ளதாக கூறினார் மேலும் வடமாநிலங்களிலிருந்து பெறப்படும் பிளாஸ்டிக் பொருட்களை சுற்றுச்சூழல் அதிகாரிகள் கண்காணித்து நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார்

கடம்பூர் ராஜு இன்று தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சந்தீப் நந்தூரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்

சிவராசு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் பின்னர் சிறப்பு கதர் விற்பனையையும் அவர் தொடங்கி வைத்தார் திருச்சி தலைமை தபால் நிலையத்தில் மகாத்மா காந்தியடிகள் உருவம் அச்சிடப்பட்ட சிறப்பு அஞ்சல் உரையை மத்திய மண்டல அஞ்சல் துறை இயக்குநர் திரு

அஞ்சல் சேகரிப்பு மையத்தில் காந்தியடிகள் குறித்த சிறப்பு கண்காட்சி தொடங்கி வைக்கப்பட்டது

வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரக அமைப்பு சார்பில் கம்பரசம்பேட்டையில் நடைபெற்ற காந்தி பிறந்த நாள் நிகழ்ச்சியில் அமைப்பின் மாநிலத் தலைவர் திரு

ஆறுமுகம் திரு கம்பரசம்பேட்டை தர்மராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்

சுப்பிரமணியன் காந்தியடிகள் திருவுருவப்படத்தை திறந்து வைத்து காதி கிராப்ட் முதல் விற்பனை மற்றும் மகளிர் சுயஉதவிக்குழுவினரின் புதிய ஈ சேவை மையத்தையும் தொடங்கி வைத்தார் தூய்மை பாரத இயக்கம் சார்பில் தர்மபுரி அரசு கலைக் கல்லூரியில் தூய்மைப் பணிகளையும் பிளாஸ்டிக் ஒழிப்பு விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டத்தையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி

மலர்விழி இன்று தொடங்கி வைத்தார்

பன்வாரிலால் புரோஹித் இன்று தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு கதர் ஆடைகளையும் அவர் வழங்கினா் மாநில கதர் கிராமத் தொழில்கள் துறை அமைச்சர் திரு

நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவா் அலுவலகத்தில் கதர் சிறப்பு விற்பனையை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மெஹராஜ் இன்று தொடங்கி வைத்துப் பேசுகையில்

ராம்நாத் கோவிந்த் குடியரசுத் துணைத்தலைவர் திரு வெங்கய்ய நாயுடு பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்டோர் மலரஞ்சலி செலுத்தினர் ஜெய் ஜவான் ஜெய் கிஷான் என்ற முழக்கத்தை எழுப்பிய லால்பகதூர் சாஸ்திரிக்கு தமது மரியாதையை செலுத்துவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

இறுதி வேட்பாளர் பட்டியலும் நாளை வெளியிடப்படுகிறது

இந்நிலையில் நாங்குநேரி சட்டப்பேரவைத் தொகுதிக்குட்பட்ட ஏமன் குளத்தில் உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட ஒரு லட்சம் ரூபாய் ரொக்கப்பணத்தை தேர்தல் பறக்கும் படையினர் இன்று பறிமுதல் செய்தனர்

வைர நகைகள் குறித்த மதிப்பீடு நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார்